சீரானகுடிநீர் விநியோகத்தைஉறுதிசெய்வதற்குதேவையானநடவடிக்கைகள் நி மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகமாநிலஅரசுதெரிவித்துள்ளது

உலகவில்வித்தைசாம்பியன் போட்டியில் இந்தியா இறுதிஆட்டத்திற்குமுன்னேறிஉள்ளது

இந்தபேச்சுவார்த்தைஆக்கப்பூர்வமாகஅமைந்ததாகவும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார்

அணுசக்திஒழுங்குமுறைஆணயத்தின் வழிகாட்டுதலின் அடிப்படையிலேயேஅணுக்கழிவு மையம் அமைக்கப்படஉள்ளதாகவும் அந்தசெய்திக் குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது

நேற்றுபெரம்பலுாரில் செய்தியாளரக்ளிடம் பேசியஅவர் இதற்கானநடவடிக்கைகளைமத்தியஅரசுகைவிடவேண்டும் என்றுவலியுறுத்திஉள்ளார் இப்பிரச்னையில் மத்திய அரசுக்கு உரிய அழுத்தம் கொடுக்கதமிழக அரசுமுன்வரவேண்டும் என்றும் திருதிருமாவளவன் வலிபுறுத்தினார் கூடங்குளத்தில் அணுக்கழிவு ஸ்பம் அமைக்கும் முடிவினைமத்தியஅரசுகைவிடவேண்டும் என்று இந்தியகம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்ததலைவர்களில் ஒருவரானதிருநல்லகண்ணுவலியுறுத்திஉள்ளார் நேற்றுநாகர்கோவிலில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இக்கோரிக்கையைவிடுத்தார் மேலாண்மைதிட்டங்களைதமிழகஅரசுமுறையாகசெயல்படுத்தவில்லைஎன்றும் நீர் அவர் குற்றம் சாட்டனார் இதன்காரணமாகதான் தமிழகத்தில் தற்போதுகடும் தண்ணீர் தட்டுப்பாடுநிலவிவருவதாகதிருநல்லகண்ணுகுறைகூறினார் காவிரிபிரச்சனைகுறித்துவிவாதிப்பதற்காகதமிழகஅரசுஅனைத்துகட்சிகூட்டத்திற்குஅழைப்பு விடுக்கவேண்டும் என்றுமார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநிலசெயலர் திருபாலகிருஷ்ணன் வலியுறுத்திஉள்ளார் நேற்றுதிருநெல்வேலியில் செய்தியாளர்களிடம் பேசியஅவர் தமிழகத்திற்குஉரியநீரைகர்நாடகஅரசுவழங்காததுகண்டிக்கத்தக்கதுஎன்றார் இப்பிரச்சனையில் தமிழகஅரசுவிரைந்துநடவடிக்கைமேற்கொள்ளவேண்டும் திருபாலகிருஷ்ணன் வலியுறுத்தினார்

மாணவ மாணவிகள் மட்டுமின்றிபொதுமக்களும் இதில் ஆர்வத்துடன் பங்கேற்றுவருகின்றனர் யோகாசனம் ஆரோக்கியத்திற்குவழிவகுப்பதாகபயிற்சியாளர் திருமதிலட்சுமிதெரிவித்தார்

நோக்கில் உதகமண்டலத்தில் சுற்றுகுழல் பாதுகாப்பு குறித்தவிழிப்புணர்வைஏற்படுத்தும் சாலையோரதடுப்புச் சுவர்களில் ஒவியங்கள் வரையப்பட்டுள்ளன

பேச்சுநடத்துவதற்குதற்போதையசூழ்நிலையில் வாய்ப்பே ஈராறுடன் இல்லைஎன்றுஅமெரிக்காகூறியுள்ளது

இந்தியாவிற்கானநேரடிஅந்நியமுதலீடு ஆறு சதவீதமாகஅதிகரிக்கும் என்று ஐ நா கூறியுள்ளது தொழிலாளர் ஈட்டுறுதிகழகசட்டத்தின்கீழ் நிறுவனங்கள் மற்றும் பணியாளர்களுக்கான பங்களிப்பு ஆறு புள்ளிஐந்துசதவீதத்திலிருந்துநான்குசதவீதமாககுறைக்கப்பட்டுள்ளது உத்தரபிரதேசத்தில் பலத்தகாற்று

நாட்டிங்காமில் தொடர்ந்துமழைபெய்ததன் காரணமாகபோட்டிகைவிடப்பட்டு இரு அணிகளுக்கும் தலாஒரு புள்ளிவழங்கப்பட்டது புள்ளிகள் பட்டியலில் இதுவரைநியூஸிலாந்துமுதல் இடத்திலும் ஆஸ்திரேலியா இரண்டாவது இடத்திலும் இந்தியா மூன்றாவது இடத்திலும் உள்ளன நாளைமறுநாள் நடைபெறவுள்ளஆட்டத்தில் இந்தியா பாகிஸ்தானைஎதிர்கொள்கிறது இன்றுநடைபெறவுள்ளபோட்டியில் இங்கிலாந்து வெஸ்ட் இண்டசைஎதிர்கொள்கிறது

நெதர்லாந்தில் நடைபெற்றுவரும் இப்போட்டியின் ஆடவர் பிரிவு அரையிறுதிஆட்டத்தில் இந்தியா நெதர்லாந்தைவென்று இறுதிப் போட்டிக்குதகுதிபெற்றது நாளைமறுநாள் நடைபெறவுள்ள இறுதிப்போட்டியில் இந்தியா சீனாவைஎதிர்கொள்கிறது

புவனேஸ்வரில் நடைபெறவுள்ள இப்போட்டி இரவு மணி ஏழு பதினைந்துக்குதொடங்குகிறது

மெல்பர்னில் நடைபெற்றுவரும் சர்வதேசபில்லியர்ட்ஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் சவரவ் கோதாரி இறுதி ஆட்டத்திற்குமுன்னேறிஉள்ளார்